கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஒப்புதல் அளித்துள்ளார்

ஜவடேகருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது

திரு நிதின் கட்கரி திரு ரவிசங்கர் பிரசாத் திரு ராம்விலாஷ் பஸ்வான் திரு பியுஸ் கோயல் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி ஆகியோர்களுக்கு அவர்கள் முன்னர் வகித்த துறைகளே ஒதுக்கப்பட்டுள்ளன

சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இனி விரிவான செய்திகள் புதிய மத்திய அமைச்சரவையின் முதலாவது கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இதில் பேசிய பிரதமர் தேசிய பாதுகாப்பு நிதியில் இருந்து வழங்கப்படும் பிரதமர் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

இதேபோல நக்ஸவைட்டுகளின் தாக்குதலில் உயிரிழந்த காவல்துறையினரின் குழந்தைகளுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என பிரதமர் கூறினார் மத்திய அமைச்ச்களாக நேற்று பதவியேற்ற அனைவருக்கும் துறை பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன

பிரதம் திரு நரேந்திரமோடி பணியாளர்நலன் பொதுமக்கள் குறைதீர்ப்பு ஒய்வூதியங்கள் அனுசக்தி விண்வெளி மற்றும் அமைச்சா்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகளின் பொறுப்பை கவனிப்பார் திரு ராஜ்நாத்சிங்குக்கு பாதுகாப்புத்துறையும் பிஜேபி தலைவா் திரு அமித்ஷா வுக்கு உள்துறையும் திரு நிதின் கட்கரிக்கு சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் துறையும் வழங்கப்பட்டுள்ளது திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறையும் திரு ராம்விலாஸ் பாஸ்வாலுக்கு உணவு மற்றும் பொது விநியோகத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன வேளாண்மை துறை திரு நரேந்திரசிங் தோமருக்கும் அளிக்கப்பட்டுள்ளன சுட்டம் நீதித்துறை அமைச்சராக திரு ரவிசங்கர் பிரசாத்தும் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்பாடு ஜவுளித்துறை அமைச்சராக திருமதி ஸ்மிருதி இரானியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளியுறவுத்துறை டாக்டர் சுப்ரமணியம் ஜெய்சங்கருக்கு வழங்கப்பட்டுள்ளது மளிதவள மேம்பட்டுத்துறை திரு ரமேஷ் பொகியால் நிஷாங்கிற்கும் வழங்கப்பட்டுள்ளது திரு தாவர்சந்த் கெலாட் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சராகவும் திருமதி ஹர்சிம்ரத் கௌர் பாதல் உணவு பதப்படுத்துதல் துறை டாக்டர் ஹர்ஷ்வர்தன் சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறையையும் அறிவியல் தொழில்நுட்பத் துறை பொறுப்புகளையும் தகவல் ஒலிபரப்பு வனம் மற்றும் கற்றுக்சூழல் துறைகள் திரு பிரகாஷ் ஜவடேகருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ரயில்வே மற்றும் தொழில் வா்த்தகத்துறை திரு பியூஷ் கோயலுக்கும் திரு தர்மேந்திர பிரதான் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு எஃகு துறை பொறுப்புகளையும் வகிப்பார்கள் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் திரு பிரகலாத் ஜோஷிக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் நிலக்கரி மற்றும் கரங்கத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது திரு அரவிந்த் கன்பத் சாவந்த் க்கு கனரக தொழில் மற்றும் பொது நிறுவனங்கள் துறை வழங்கப்பட்டுள்ளது திரு கிரிராஜ் சிங்கிற்கு கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையும் நீர்வளத்துறை பொறுப்பு திரு கஜேந்திரசிங் ஷெகாவத்துக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாக ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை திரு ராவ் இந்தர்ஜித் சிங் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கம் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் ஆயுஷ் அமைச்சகம் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரதமர் அலுவலகம் வடகிழக்கு மாநில வளர்ச்சி கிரண் ரிஜிஜூ இளைஞர்நலன் மற்றும் விளையாட்டுத் துறை திரு பிரகலாத் சிங் பட்டேல் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா திரு ராஜ்குமார் சிங் மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திரு ஹர்தீப் சிங் பூரி வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் விமான போக்குவரத்து துறை திரு மன்சுக் மாண்டவியா கப்பல் ரசாயனம் மற்றம் உரத்துறை ஆகிய தனிப் பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்

திரு ஃபக்கன் சிங் குலஸ்தே எஃஃகு துறை திரு அஸ்வினி குமார் சௌபே சுகாதாரத்துறை திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் கனரக தொழில் துறை ஜெனரல் வி கே சிங் சாலை போக்குவரத்து திரு கிரிஷன் பால் சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் திரு தன்வேராவ் தாதாராவ் உணவு மற்றும் பொது விநியோகம் திரு கிஷன் ரெட்டி உள்துறை திரு பர்ஷோத்தம் ரூபாலா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் திரு ராம்தாஸ் அத்வாலே சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் சாத்வி நிரஞ்சன் ஜோதி ஊரக வளர்ச்சி திரு பாபுல் சுப்ரியோ சுற்றுச்சூழல் மற்றும் வனம் திரு சஞ்ஜீவ் குமார் கால்நடை பராமரிப்பு திரு தோத்ரே சஞ்சுய் சாம்ராவ் மனிதவள மேம்பாடு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் திரு அனுராக் சிங் தாகூர் நிதி மற்றும் கம்பெனி விவகாரம் திரு அங்கடி சுரேஷ் ரயில்வே திரு நித்யானந்த் ராய் உள்துறை திரு ரத்தன் லால் கட்டாரியா நீர்வளத்துறை திரு முரளிதரன் வெளியுறவுத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரம் திருமதி ரேணுகா சிங் சரூதா பழங்குடியினர் நலன் திரு சோம் பிரகாஷ் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை திரு ராமேஸ்வர் தேலி உணவு பதப்படுத்துதல் துறை திரு பிரதாப் சந்திர சாரங்கி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை திரு கைலாஷ் சௌத்ரி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் சுஷ்ரி தேபஸ்ரி சௌத்ரி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை ஆகிய துறைகள்இணை அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர்கள் அவர்களுக்கான அமைச்சக பொறுப்பை இன்று ஏற்றுக்கொண்டனர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் திரு பிரகாஷ் ஜவடேகர் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் அப்போது பேசிய அவர் பத்திரிக்கை கதந்திரம் ஜனநாயகத்தின் முக்கிய அம்சம் என்று கூறினார் நெருக்கடி காலத்தின் போது பத்திரிக்கை கதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அது ஒரு இருண்ட காலமாக கருத்தப்பட்டதாகவும் திரு ஜவடேகர் தெரிவித்தார் இதேபோல ரயில்வே துறை அமைச்சர் திரு பியுஷ்கோயல் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்வார் வெளியுறத்துறை அமைச்சக பொறுப்பை டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரும் தங்களது அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் ஆயுஷ் அமைச்சக பொறுப்பை திரு புரீபத் நாயக் ஏற்றுக்கொண்டார் இதேபோல திரு தர்மேந்திர பிரதான் பெட்ரோலியத்துறை அமைச்சக பொறுப்பை ஏற்றுக்கொண்டர்

சோபியான் மாவட்டத்தில் டிரகாட் சுகள் பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளுக்கும்

இந்த சண்டையில் தீவிரவாதிகளின் நெருங்கிய கூட்டாளி ஒருவரும் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

புதிய மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழாவிற்கு வந்திருந்த வெளிநாட்டு தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் முதற்கட்டமாக புதுதில்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனாவை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று சந்தித்து பேசினார் அப்போது இருதப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது அமைதி வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு துறையில் இணைந்து பணியாற்றுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்தார் இவங்கையுடனான உறவை இந்தியா தொடர்ந்து கடைபிடிக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிபர் சிறிசேனாவிடம் உறுதியளித்தார் இதையடுத்து மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவீன்குமார் ஜூகநாத் நேபாள பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலியூடான் பிரதமர் திரு லோட்டே ஷெரிங் பங்களாதேஷ் அதிபர் திரு அப்துல் ஹமீது ஆகியோரை சந்தித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார் புதிய கடற்படை தளபதியாக திரு கரம்பீர் சிங் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டார்

புதிய கடற்படை தளபதியாக பதவியேற்றப்பின் உரையாற்றிய திரு கரம்பீர் சிங் கடற்படை பாதுகாப்புக்கு விடுக்கப்படும் சவால்களை சந்திக்க தயார் என்றும் கடற்படையில் வலிமைமிக்க நாடாக இந்தியா மாற்றப்படும் என்றும் கூறினார்

சிபிஐ யின் முன்னாள் சிறப்பு இயக்குநர் திரு ரகேஷ் அஸ்தானா தொடர்புடைய லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணையை முடிக்க தில்லி உயா்நீதிமன்றம் சிபிஐ க்கு மேலும் நான்கு மாத அவகாசம் அளித்துள்ளது